ராம் நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார்

வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

நிதின் கட்கரி இன்று காரைக்கால் என்ஐடி பட்டமளிப்பு விழாவில் கூறியுள்ளார்

பிரகலாத் சிங் படேல் இன்று புதுச்சேரியில் இத்துறைகள் தொடர்பான அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அறிவியல் ஆராய்ச்சிகளின் பலன்கள் சமுதாயத்தின் அடித்தட்டு வரை சென்றடைந்தால் மட்டுமே சிறந்த விளைவாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் தேசிய அறிவியல் தின விழாவில் உரையாற்றிய அவர் மக்கள் மற்றும் மக்களின் மேம்பாட்டிற்காகவே அறிவியல் என்றார் பழங்காலத்தில் இருந்தே நீண்ட அறிவியல் பாரம்பரியம் கொண்ட நாடான இந்தியாவில் மக்கள் ஒவ்வொருவரும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி உணர்வில் மேம்படுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இவ்விழாவில் பேசுகையில் இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்கிப் பயன்பாட்டில் கொண்டு வர தேசிய அளவில் தனி இயக்கம் தொடக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் விஞ்ஞானி சர் சி வி ராமன் ராமன் விளைவு என்னும் அறிவியல் கோட்பாட்டை அறிவித்த நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாகக் கடை பிடிக்கப்படுகிறது இன்று தேசிய அறிவியல் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான இந்திய விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் இவர்கள் முன்னோடியாகத் திகழ்வதும் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகிற்கே உதவி இருப்பதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

இந்திய அறிவியல் தொடர்ந்து எழுச்சி பெற்று அறிவியல் மீதான இளைஞர்களின் ஆர்வம் அதிகரிக்கட்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

புந்தேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கும் நாளை அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

தண்ணீர் மற்றும் மின்சாரத்தைக் குறைந்த அளவே பயன்படுத்தக் கூடிய சுற்றுச் சூழலுக்கு உகந்த பசுமைக் கட்டிடங்களை கட்டிடக் கலை வல்லுநர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று மாமல்லபுரம் கட்டிடக் கலை மற்றும் சிற்பக் கலைக் கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஸ்மார்ட் கட்டிடங்களை வடிவமைக்க டிஜிட்டல் தொழில் நுட்பங்களை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நவீனத் தொழில் நுட்பங்களையும் பாரம்பரிய அறிவையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்துவதன் மூலமாகவே நீடித்த வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் துறைமுகங்களில் கடலோரக் காவல் படை கப்பல்களுக்குத் தேவையான எல்லா வசதிகளும் வழங்கப்படும் என மத்திய கப்பல் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதி அளித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஐசிஜிஎஸ் வரத் ரோந்து கப்பலை கடலோரக் காவல் படையில் இணைத்து வைத்துப் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாணிப கப்பல்கள் இந்திய கடல் பிராந்தியம் வழியாக செல்வதாகவும் இக்கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் கடலோரக் காவல் படையின் பங்கு முக்கியமானது என்றும் கூறினார் கடலோரக் காவல் படையின் எல்லா கப்பல்கள் மற்றும் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பது இப்படையின் தனிச் சிறப்பு என்று கடலோரக் காவல்படை ஐஜி

நடராஜன் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் இன்று காலை காலமானார்

கடந்த மே மாதம் நடைபெற்ற இடைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் உடல் நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் மறைவு குறித்து திமுக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

எல் ஏக்கள் காலமானதைத் தொடர்ந்து திமுக தலைமையகத்தில் கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெற இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி மாணவர்கள் நாட்டின் இறக்குமதியைக் குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சுய தொழில் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

தொடர்ந்து இன்று மாலை புதுச்சேரியில் நெடுஞ்சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் பற்றிய மறு ஆய்வுக் கூட்டத்தில் திரு நிதின் கட்கரி கலந்து கொண்டார்

மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத் துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் இன்று காலை புதுச்சேரி வருகை புரிந்தார் அவரை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நாடாளுமன்ற மக்களைவை உறுப்பினர் திரு

வைத்திலிங்கம் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் மாநில சுற்றுலாத்துறை செயலர் பூர்வா கர்க் மற்றும் கலை பண்பாட்டுத் துறை செயலர் திவேஷ் சிங் ஆகியோருடன் அமைச்சர் திரு

ஆலோசனை புதுச்சேரியில் அருங்காட்சியங்களை நவீனப்படுத்தவும் புதிய நூலகங்களை ஏற்படுத்தவும் கூடுதல் நிதி ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்க அரசுச் செயலர்களை மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ரோந்துப் பணிகள் தொடர்பான ஆவணங்கள் முறையாகப் பராமரிக்கப் படுகிறதா என்பதை ஆராய்ந்தார் ரோந்துப் பணி அதிகாரிகள் நில அபகரிப்பு உள்ளிட்ட குற்றங்கள் பற்றிய புகார்களை தனிப் பதிவேட்டில் பராமரிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் காவலர்கள் தங்களின் ஆயுதங்களையும் காவல் நிலைய வளாகத்தையும் வாரந்தோறும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நாராயணசாமி ஒப்புதல் அளித்துள்ளார்

புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளுக்கான ஒப்பந்த மருத்துவர் நியமனம் குறித்து சுகாதாரத் துறைச் செயலரிடம் அறிக்கை கோரப்பட்டு உள்ளதாகவும் இந்த அறிக்கையில் துணை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவர் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி துணை சபாநாயகர் திரு

ஆர்

புதுச்சேரியில் அரசுக்கு எதிராகப் போர்க் கொடி உயர்த்திய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலுவை கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது எனக் கேட்டு பேரவைத் தலைவர் அனுப்பிய நோட்டீசுக்கு திரு தனவேலு பதில் அளிக்க கடைசி நாளான இன்று அவர் பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்தை மீண்டும் சந்தித்து மகஜர் ஒன்றை சமர்ப்பித்தார் மகஜரை படித்துப் பார்த்த பின்னர் முடிவு சொல்வதாக பேரவைத் தலைவர் தெரிவித்தார்

தனவேலு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நோட்டீசுக்கு பதில் அளிக்க தாம் இன்று மேலும் சிறிது அவகாசம் கோரியதாகவும் தமக்கு எதிரான புகார்கள் குறித்து வழக்கறிஞர்கள் முன்னிலையில் வாதங்களுக்கு ஏற்பாடு செய்யக் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார்

அப்போது உயர்த்தப்பட்ட கல்வி கட்டணத்தை உடனடியாக குறைக்க கோரியும் மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை நிறுத்தக் கூடாது என்று வலியுறுத்தியும் அவர்கள் கோஷமிட்டனர் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர்

அரசு கலைக் கல்லூரியில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது கல்லூரியின் அகநிலை தர உறுதிப்பாட்டுப் பிரிவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த இப்பயிலரங்கில் மண்டல நிர்வாக அதிகார் திரு